கல்வித்துறைக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டிருப்பதாக பிரதமர் திரு

தமிழகத்தில் முன்கள பணியாளர்களும் தேர்தல் பணியாளர்களும் கோவிட் தடுப்பூசி போட்டுக்கொள்ள முன்வர வேண்டும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத் துறை செயலாளர் டாக்டர்

ஸ்விஸ் ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இன்று இந்தியாவின் பி

மத்திய பட்ஜெட்டில் கல்வி துறை செயலாக்கம் தொடர்பான இணையவழி கருத்தரங்கில் இன்று உரையாற்றிய பிரதமா் சுகாதாரத்திற்கு அடுத்தபடியாக கல்வி திறன்மேம்பாடு ஆராய்ச்சி படைப்பாற்றல் திறனுக்கு அதிகவனம் கொடுக்கப்பட்டிருப்பதாக சுட்டிக்காட்டினார் கல்வி அறிவுடைமை திறனுடன் மாணவர்களின் தன்னம்பிக்கை வளர்ச்சிக்கு அவசியம் என்று அவர் கூறினார் தேசிய புதிய கல்விக்கொள்கை இதற்கு முக்கியத்துவம் கொடுத்தே வடிவமைக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் பட்ஜெட்டில் கல்வி நிறுவனங்களின் உருவாக்கம் மற்றும் அது தொடா்பான அம்சங்களுக்கு அரசு முன்னுரிமை வழங்கியிருப்பதை எடுத்துரைத்த பிரதமர் அறிவுசார் திறமைகளையும் ஆராய்ச்சிகளையும் ஒரு கட்டுக்குள் வைத்திருப்பது தேசத்திற்கு நாம் இழைக்கும் அநீதி என்று குறிப்பிட்டார் நாட்டின் வளர்ச்சியை குறிக்கோளாக கொண்டு வேளாண்மை விண்வெளி அணுசக்தி பாதுகாப்பு அரசு இளைஞர்களுக்காக திறந்துவைத்திருப்பதாக கூறினார் தேசிய புதிய கல்விக்கொள்கையில் இந்திய மொழிகள் ஊக்குவிக்கப்படுவதாக எடுத்துரைத்த பிரதமர் உலகில் உள்ள சிறந்த படைப்புகளை இந்திய மொழிகளில் இடம்பெற செய்வது நிபுணர்களின் பொறுப்பு என்று பிரதமர் தெரிவித்தார்

திருவள்ளுர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டங்களில் தொடர்ந்து கொரோனா தொற்று அதிகரித்து அவருவதாகவும் பொதுமக்கள் கட்டாயம் முக கவசம் அணிய வேண்டும் என்றும் வலியுறுத்தினார்

மருத்துவமனையில் கோவிட் தடுப்பூசி போட்டுக்கொண்டார்

காடுகளும் வாழ்வாதாரமும் மக்களையும் பூமியையும் நிலைநிறுத்துகிறது என்பதே இந்த ஆண்டின் கருப்பொருளாகும் இத்தினத்தையொட்டி பிரதமர் திரு நரேந்திரமோடி விடுத்துள்ள ட்விட்டர் செய்தியில் வனவிலங்கு பாதுகாப்பில் பணியாற்றுபவர்களை தலைவணங்குவதாக கூறியிருக்கிறார் இந்தியாவில் சிங்கம் கரடி சிறுத்தை போன்ற விலங்கினங்கள் படிப்படியாக அதிகரித்து வருவதாக கூறிய பிரதமர் காடுகளை பாதுகாக்கவும் விலங்குகளின் பாதுகாப்பான வாழ்விடங்களை உறுதிபடுத்த அனைவரும் உறுதி ஏற்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார்

பிரகாஷ் ஜவ்டேகர் வெளியிட்டுள்ள செய்தியில் சிறுத்தை புலி இனம் அருகி வருவதை தடுக்க அரசு பல்வேறு முயற்சிகளை எடுத்து வருவதாக கூறினார்

அஇஅதிமுக சார்பில் கட்சியினரிடமிருந்து விருப்ப மனுக்கள் பெறுவதற்கான கால அவகாசம் இன்றுடன் முடிவடைய உள்ள நிலையில் ஏராளமான கட்சி தொண்டர்கள் விருப்ப மனுக்களை பெற்று சமர்ப்பித்து வருகின்றனர் திமுக சார்பில் கூட்டணி கட்சிகளான காங்கிரஸ் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இந்திய கம்யூனிஸ்ட் மதிமுக உள்ளிட்டவற்றுடன் தொகுதி உடன்பாடு பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன திமுக காங்கிரஸ் இடையிலான தொகுதிப்பங்கீடு ஒரிரு நாளில் முடிவடையும் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவா் திரு

அழகிரி தெரிவித்துள்ளார்

திருப்பத்தூர் மாவட்டத்தில் வாக்களிப்பது குறித்து கிராம மக்கள் அண்டை வீட்டாரிடையே விழிப்புணா்வு ஏற்படுத்த வேண்டியதன் அவசியத்தை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு

மகளிர் குழுவினர் சார்பில் நடைபெற்ற தேர்தல் விழிப்புணர்வு பேரணியையும் அவர் துவக்கி வைத்தார் இருவரி உதகையில் தோ்தல் நடத்தை விதிமுறைகளை செயல்படுத்துவது தொடா்பான ஒருங்கிணைப்புக்கூட்டம் ஆட்சித்தலைவர் திருமதி இன்னசென்ட் திவ்யா தலைமையில் இன்று நடைபெற்றது

மாவட்டத்தில் தொடர்புத்துறை ரோடு மற்றும் மாற்றுத்திறனாளிகள் துறை சார்பில் வாக்காளர் விழிப்புணர்வு வாகனத்தை மாவட்ட தேர்தல் அலுவலர் திரு கதிரவன் கொடியசைத்து துவக்கி வைத்தார்

சத்யபிரத சாகு தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி திரு சத்யபிரத சாகு தேர்தல் பார்வையாளர்களுடன் சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று ஆலோசனை மேற்கொண்டுள்ளார்

பேட்மிண்டன் ஸ்விஸ் ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இன்று இந்தியாவின் பி

கிரிக்கெட் இந்திய இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான நான்காவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி நாளை அஹமதாபாதில் தொடங்குகிறது